உலகில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தடுப்பூசி திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்

பாதுகாப்பனவை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மீண்டும் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார்

நடைபெற்று வருகிறது

இந்தியாவுக்கு எதிரான நான்காவது மற்றும் இறுதி டெஸ்ட்

இனி விரிவான செய்திகள் உலகில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தடுப்பூசி திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கோவிஷீல்டு மற்றும் கோவாக்ஸின் ஆகிய இந்த இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் அவர் கூறினார் இந்த தடுப்பு மருந்தை கண்டறிவதற்கான பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு தாம் பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் மூவாயிரத்து ஆறு மையங்களில் இன்று தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் முதல்கட்டமாக மூன்று கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி அடுத்த சில வாரங்களில் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார்

இரண்டு தவணைகளாக இந்த தடுப்பு மருந்துகள் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இதனை முழுமையாக போட்டுக் கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இரண்டாவது தவணை தடுப்பூசியை ஒருமாத இடைவெளிக்குள் போட்டுக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் தடுப்பூசி போட்டுக் கொண்ட பின்னரும் முக கவசம் அணிவது உள்ளிட்ட நெறிமுறைகளை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தடுப்பு மருந்து தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்தப்பட்டுள்ள தடுப்பு முருந்திற்கு உலக அளவில் வரவேற்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் உலக அளவில் வரலாறு காணாத அளவிற்கு மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார்

இதற்காக மத்திய மேற்கொண்ட அரசு அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளித்ததாகவும் அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அனைத்து துறைகளும் தொண்டு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை நாம் உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக நம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் உலகிற்கு வியப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் பார்வையிட்டார் இந்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா முதலாவதாக தடுப்பூசியை போட்டுக் கொண்டாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியானது என்று குறிப்பிட்டார்

இந்த தடுப்பு மருந்து மிகவும் பாதுகாப்பானது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் உலகில் எங்கும் இல்லாத அளவிற்கு இந்த நோய் தொற்றுக்கான மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம் நம் நாட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பூசி மூலம் போலியோ போன்ற நோயை அகற்றிய முன் அனுபவம் நம் நாட்டிற்கு உள்ளது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மாநிலங்களில் முதலமைச்சா்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சா்கள் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கி வைத்தனா்

இந்த நோய் தொற்றுக்கான தீர்வாக இது அமையும் என்று தாம் நம்புவதாகவும் பூட்டான் பிரதமர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணியினை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார்

பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இந்த தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்றும் எவ்வித தயக்கமும் இன்றி பொதுமக்கள் போட்டுக் கொள்ள வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார்

இதனையடுத்து இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது

அறிமுக வீரர்களாக களமிறக்கப்பட்ட தமிழகத்தைச் சே்ந்த நடராஜன் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் அபாரமாக பந்துவீசி தலா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினர்